அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சுகாதார பயனாளிகளுடன் இன்று காலை காணொலிக் காட்சி மூலம் உரையாடுகிறார்

பொறுத்தே அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே நட்புறவு மேம்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சுகாதார பயனாளிகளுடன் இன்று காலை காணொலிக் காட்சி மூலம் உரையாடுகிறார் தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின்கீழ் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் நடப்பு செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதள் மூலம் மத்திய அரசின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு சுகாதாரத் திட்டங்களுக்கு மேலும் வலுசேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளர்ச்சிக் குறைவு ஊட்டச்சத்துக் குறைவு ரத்தசோகை மற்றும் பிறப்பு எடைக் குறைவை தவிர்த்தல் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு இந்த ஊட்டசத்துத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக சொராபுதீன் ஷேக்கின் சகோதரர் மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம தள்ளுபடி செய்தது இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் சம்ப்பிக்கப்படாததால் குற்றச்சாட்டுக்கு ஆளான அதிகாரிகளை விடுவிப்பதாக விசாரணை நீதிமன்றம் தெரிவித்த கருத்தையும் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி பதர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்ப ஆதார் அட்டை கட்டாயமில்லை என இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது எனினும் பார்சல் அனுப்ப தேவையான ஏதாவது ஒரு அடையாள அட்டை பட்டியலில் ஆதார் எண்ணும் இடம்பெற்றுள்ளதாக அஞ்சல் துறை விளக்கமளித்துள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்பும்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சத்தீஷ்கட் மாநிலத்தில் அதிக அளவில் உயிரி ளரிபொருள் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் ராய்ப்பூரில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவா் சத்தீஷ்கட் மாநிலம் உயிரி ளிபொருள் உற்பத்தி மண்டலமாக உருவெடுக்கும் அளவிற்கு முன்னேறியுள்ளது என்றார் இம்மாநிலத்தில் உள்ள காட்டாமணக்கு எண்ணெய் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உயிரி ளிபொருளை பயன்படுத்திதான் அண்மையில் டேராடுன் இயக்கப்பட்டதாக கூறினார் உயிரி எரிபொருளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதள் மூலம் விவசாயிகள் பழங்குடியின மக்கள் மற்றும் வனப்பகுதியில் வசிப்பவா்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் எத்தனால் மெத்தனால் உயிரி எரிபொருள் மற்றும் ளரிவாயு மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதன் வாயிலாக பெட்ரோல் டீசலை சார்ந்திருக்கும் நிலையை தவிர்க்க முடியும் எனவும் திரு கட்கரி குறிப்பிட்டார் இந்திய தகவல் பணியை சேன்ந்த அதிகாரிகள் குழுவினா் புதுதில்லியில் நேற்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டா ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய அவர் நாட்டில் தகவல் பணி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மத்திய அரசு எடுத்துவரும் நடவடிக்கை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் தகவல் சென்றடைவதாகவும் கூறினார் வானொலி வாயிலாக அனைத்து இடங்களுக்கும் தகவல்கள் சென்று சேருவதற்கு மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பிரதம் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் சாதாரண மக்களுடனும் உரையாடி வருவதாக கூறினார் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதற்கு இந்திய தகவல் பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார்

இக்கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்ச் திரு ஹெக்மத் கலில் கா்சாய் ஆகியோா் பங்கேற்றனா் கூட்டத்திற்குபின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் முதல் இரண்டு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இக்கூட்டத்தில மறுஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிராக அமைதி ஸ்திரத்தன்மை செழுமை ஆகியவற்றை இந்தியா ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் நிலவச் செய்ய இணைந்து செயல்படவேண்டியதன் அவசியத்தை இருநாடுகளும் வலியுறுதியுள்ளன தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக பாகிஸ்தான் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பொருத்தே அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே நட்புறவு மேம்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது சுமீபத்தில் இஸ்லாமாபாத் சென்ற அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ இதனை தெரிவித்ததாக அமெரிக்க அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கினறன வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வெளியுறவு அமைச்சக முதன்மை துணை செயலாளர் திரு அலைஸ் வெல்ஸ் பாகிஸ்தான் மண்ணில் தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் அப்கானிஸ்தானில் எல்லைதாண்டி தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் மீது குற்றம்சாட்டினார் பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி தொடக்க விழா புனேயில் நேற்று நடைபெற்றது அப்போது நடைபெற்ற உறுப்பு நாடுகளின் அணிவகுப்பை இந்திய ராணுவத்தின் கேப்டள் கௌரவ் ஷ்மா தொட்ங்கி வைத்தாா் இந்நாடுகளின் தேசிய கொடிகளுடன் ரானுவ ஹெலிகாப்டர்களும் நிகழ்ச்சியில் பறக்கவிடப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகள் இணைந்து செயல்படுவது இந்த கூட்டுப் பயிற்சியின் நோக்கமாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஷின்சுக் ஹயாமா தலைமையிலான இக்குழுவினா் மும்பையில் உள்ள இந்திய கடலோர காவல்படையின் மேற்கு பிராந்திய தலைமையிடத்திற்கு சென்றனர் இக்கூட்டத்தில கடலோர பாதுகாப்பு கடலில எண்ணெய் மாசு கலப்பது போன்ற சும்பவங்களின்போது எடுக்கப்படவேண்டிய தயாா் நிலை சூறாவளி காற்றின்போது செய்யவேண்டிய நடவடிக்கை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது

கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரணமல்ல என மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து அதிக அளவில் திறக்கப்பட்ட தண்ணீர் இடுக்கி அணைக்கு சென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறியுள்ள கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க அளவை குறைக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் கேரள வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய நீர்வள ஆணையம் மேற்கொண்ட ஆய்வறிக்கை நீர்வள அமைச்சகத்திடம் சம்ப்பிக்கப்பட்டுள்ளது

காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவது பற்றி விவாதிக்க கர்நாடக தமிழக முதலமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கள்நாடக உயர்மட்டக் குழு வலியுறுத்தியுள்ளது அம்மாநில முதலமைச்சள் திரு குமாரசாமி தலைமையில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணைக் கட்டுவதற்கு அனுமதி அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக நீர்பாசனத் துறை அமைச்சர் திரு டி கே ஷிவ்குமார் மேகதாது அணை கட்டுவதால் காவிரி நடுவா்மன்ற உத்தரவுபடி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார்

ஷிக் தவான் ஒரு ரன்னுக்கும் புஜாரா மற்றும் விராட் கோலி ரன் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர்